முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தமது வாக்கை செலுத்தினார்

எடப்பாடி கே பழனிசாமி வரிசையில் நின்று தமது குடும்பத்தினருடன் வாக்கு செலுத்தினார்

ஏ செங்கோட்டையன் வாக்களித்தார் கரூர் தாந்தோணி ஒன்றியம் ஆண்டாங்கோவில் அரசு உயர்நிலை பள்ளியில் மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு

இதுகுறித்து எமது செய்திப்பிரிவின் துணை இயக்குநர் டாக்டர்

மேலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட மஞ்சக்கம்பை கைகாட்டி ஆகிய இடங்களில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களை ஆட்சித்தலைவர் திருமதி